உலக கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது

இதன் ஒருபகுதியாக பிஜேபி நாடாளுமன்ற குழு இன்றுமாலை புதுதில்லியில் கூடி பிரதமர் திரு நரேந்திரமோதியை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்க உள்ளது

நரேந்திரமோதி குடியரசுத்தலைவர் திரு

இதனையடுத்து புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை பதவியில் நீடிக்குமாறு பிரதமரை குடியரசுத்தலைவர் கேட்டுக்கொண்டார்

சுனில் அரோரா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று நேரில் சந்தித்து வழங்கினார்

சுனில் அரோராவுடன் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லாவாஷா திரு

இதனையடுத்து புதிய அரசு அமைக்க பிரதமருக்கு குடியரசுத்தலைவர் அழைப்பு விடுப்பார் என தெரிகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சா் திரு

பன்னீாசெல்வம் ஆகியோர் இன்று புதுதில்லி புறப்பட்டு சென்றுள்ளனர்

புதுதில்லியில் பிரதமர் அலுவலக ஊழியர்கள் இடையே உரையாற்றிய அவர் வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதிலும் எவ்வித பாகுபாடின்றி செயல்பட்டதாகவும் எடுத்துரைத்தார்

ராகுல்காந்தி கட்சியின் பொதுச்செயலா திருமதி பிரியங்கா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபிசாத் மூத்த தலைவா திரு

சண்டிகட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான சான்றிதழ் ஏர் கமோடர் சஞ்சீவ் குடாரியாவிடம் அளிக்கப்பட்டது

ஜெகன்மோகன் ரெட்டி ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமராவதியில் நடைபெற்ற கட்சியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டார்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஷாவில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பதவி ஏற்பு நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியில் தனியார் வேளாண்மை கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி பேசிய அவர் அடுத்த மாத இறுதியில் வேளாண் படிப்புகளுக்கான தர வரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதனை தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெறும் என கூறினார்

சௌத் ஆம்டனில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது

லண்டனில் நடைபெறும் முதல் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

முன்னனி வீரர்கள் ர

பேல் நடால் நோவாக் ஜோக்கோவிச் ரோஜர்